முதல் முறையாக டிஜிட்டல் முறையில் இன்று தாக்கல் செய்தாா்

சுகாதாரம் நிதி கட்டமைப்பு ஒட்டுமொத்த வளர்ச்சி புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆராய்ச்சிப் பணிகள் சிறந்த நிர்வாகம் போன்ற ஆறு அடிப்படை அம்சங்களைக் கொண்டு இந்த பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்

செய்யப்பட்டுள்ளது

நிர்ணயிக்கப்பட்டுள்ளது

தொகையை தமிழக அரசு உயர்த்தியுள்ளது இனி விரிவான செய்திகள் சுகாதாரம் நிதி கட்டமைப்பு இட்டுமொத்த வளா்ச்சி புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆராய்ச்சிப் பணிகள் சிறந்த நிர்வாகம் போன்ற ஆறு அடிப்படை அம்சங்களைக் கொண்டு மத்திய பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சா் திருமதி நிாமலா சீதாராமன் தெரிவித்துள்ளாா் வரும் நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை இன்று மக்களவையில் தாக்கல் செய்து அவர் பேசினார் நாடாளுமன்ற வரலாற்றில் முதல் முறையாக டிஜிட்டல் முறையில் இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதாகவும் அவர் கூறினார் விவசாயிகளுக்கான வருவாயை இரண்டு மடங்காக உயர்த்துவது வலுவான கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவது சுகாதாரமான இந்தியாவை உருவாக்குவது இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்குவது அனைவருக்கும் கல்வி மகளிர் மேம்பாடு ஒட்டுமொத்த வளர்ச்சி ஆகியவற்றுக்கு இந்த பட்ஜெட்டில் உயர் முன்னுிமை அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்

பொருளாதாரத்திற்கு கூடுதல் புத்துயிர் அளிப்பதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெற்றிருப்பதாகவும் அவர் கூறினார்

இந்த பட்ஜெட்டில் சுகாதாரத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது

சுயசாா்பு இந்தியா இயக்கம் சுகாதாரத்துறைக்கும் விரிவுபடுத்தப்படும் தேசிய சுகாதார இயக்கத்திற்கு உறுதுணையாக இந்த திட்டம் செயல்படுத்தப்படும்

தேவைப்பட்டால் இதற்காக கூடுதல் நிதி உதவி வழங்கப்படும்

துய்மையான காற்று திட்டத்திற்கு இரண்டாயிரம் கோடி ருபாய்க்கும் கூடுதலான நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் மத்திய மாநில அரசுகளின் செலவினங்களுக்கான தொகை அதிகரிக்கப்படும்

ரயில்வே துறைக்கு ஒரு லட்சத்து பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலாள நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் நாடு முழுவதிலும் உள்ள அகல ரயில் பாதைகள் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்குள் முழுமையாக மின்மயமாக்கப்படும்

கற்றுச்சூழலுக்கு உகந்த பசுமை ளரிசக்தி உற்பத்திக்கென திட்டம் ஒன்று அறிவிக்கப்படும்

நாடு முழுவதும் கூடுதலாக ஒரு கோடி இலவச சமையல் எரிவாயு இணைப்புகள் வழங்கப்படும்

சூரிய ளரிசக்தி கழகத்திற்காக கூடுதலாக ஆயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் மின் விநியோக சீர்திருத்தத் திட்டம் சீரமைக்கப்பட்டு செயல்படுத்தப்படும்

சிறு குறு தொழில் நிறுவனங்களின் வளா்ச்சிக்காக புதிய நடைமுறை அறிமுகப்படுத்தப்படும்

இரண்டு பொதுத்துறை வங்கிகள் மற்றும் ஒரு காப்பீட்டு நிறுவளத்தின் அரசு பங்குகள் விலக்கிக் கொள்ளப்படும் மாநிலங்கள் தங்களது கட்டுப்பாட்டில் உள்ள பொதுத்துறை நிறுவணங்களின் பங்குகளை விலக்கிக் கொள்வது குறித்து முடிவெடுக்கலாம் இந்திய ஆயுள் காப்பீட்டு நிறுவனத்தின் முதல் பங்குகள் வெளியிடப்படும்

உற்பத்திக்கான செலவினங்களைவிட ஒன்றரை மடங்கு கூடுதலாக விளைப்பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயிக்கப்பட்டு வழங்கும் நடைமுறை தொடர்ந்து செயல்படுத்தப்படும்

மின்னணு வேளாண் சந்தை திட்டத்தின் கீழ் கூடுதலாக ஆயிரம் மண்டிகள் இணைக்கப்படும் நாடு முழுவதும் மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்காக சென்னை உட்பட ஐந்து இடங்களில் மீன்பிடி துறைமுகங்கள் மேம்படுத்தப்படும் ஆழ்கடலில் ஆய்வுகளை மேற்கொள்வதற்கும் பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாப்பதற்குமென ஆய்வு மையம் ஏற்படுத்தப்படும்

எஞ்சியுள்ள நான்கு மாநிலங்கள் மற்றும் யுனியன் பிரதேசங்கள் விரைவில் இந்த திட்டத்தில் இணைக்கப்படும் போன்ற பல்வேறு அறிவிப்புகளும் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளன தேசிய கல்விக் கொள்கை பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது என்று தமது உரையில் குறிப்பிட்ட நிதி அமைச்சா் லே யில் மத்திய பல்கலைக்கழகம் ஏற்படுத்தப்படும் என்றாா்

தேசிப அளவில் மொழிகள் மொழிபெயா்ப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் போன்ற அறிவிப்புகளையும் வெளியிட்டார்

அமைப்புசாரா தொழிலாளா்கள் நலனுக்கென இணையதளம் ஒன்று ஏற்படுத்தப்படும் சமூக பாதுகாப்புத்திட்டங்கள் நடைபாதை வியாபாரிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் மகளிர் இரவுப்பணி உட்பட அனைத்து பிரிவுகளிலும் பணியாற்ற அனுமதி அளிக்கப்படும் போன்ற அறிவிப்புகளும் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளன

அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள் நிதிப் பற்றாக்குறையை நான்கு புள்ளி ஐந்து சதவீதமாக குறைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது

வரி கணக்குகளை மறு ஆய்வு செய்வதற்கான காலவரம்பு ஆறு ஆண்டுகளிலிருந்து மூன்று ஆண்டுகளாக குறைக்கப்பட்டுள்ளது சரக்கு மற்றும் சேவை வரி கணக்குகளை தாக்கல் செய்வது எளிமையாக்கப்படும் தங்கம் வெள்ளி விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் அதற்கான கவால் வரி மாற்றியமைக்கப்படும் டிஜிட்டல் முறையில் பரிவாத்தனைகளை மேற்கொள்ளும் நிறுவனங்களுக்கு வரி தணிக்கைக்கான உச்சவரம்பு பத்து கோடி ரூபாயாக அதிகரிக்கப்படும் கட்டமைப்பு துறையில் கூடுதல் அந்நிய முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் தளர்த்தப்பட்ட நெறிமுறைகள் அறிவிக்கப்படும்

தமிழகத்தில் நிவர் மற்றும் புரெவிப் புயவால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கான இடுபொருள் நிவாரணத்தொகை உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளாா